அரசு மீட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

நடத்தப்படும் என்று தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தெரிவித்துள்ளது

புத்தில்லி கரியப்பா மைதானத்தில் இன்று தேசிய மாணவர் படை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட பிரதமர் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை கொண்டுவந்து கஷ்மீர் மக்களை தீவிரவாத பிரச்சினையில் இருந்து தமது அரசு மீட்டுள்ளதாக குறிப்பிட்டார் நாடு சுதந்திரம் பெற்ற நாளில் இருந்தே ஜம்மு கஷ்மீரில் பிரக்சினை இருந்ததாகவும் இதற்கு தீர்வு காண முந்தைய அரசுகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர் கூறினார் கஷ்மீர் நாட்டின் அணிகலன் என்றும் அங்குள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டிய பொறுப்பு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் குடியுரிமை திருத்தச் சுட்டம் இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அல்ல என்றும் பாகிஸ்தானில் மத சிறுபான்மையினர் தாக்குதலுக்கு உள்ளாவதை தடுக்கும் நோக்கிலேயே இதுகொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக நடத்திவரும் மறைமுக போரை நிறுத்தாவிட்டால் ரானுவம் அதற்கான தீர்வை தரும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்

குஜராத் தலைநகர் காந்திநகரில் மூன்றாவது உலக உருளைக்கிழங்கு மாநாட்டை பிரதமர் இன்று காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்து உரையாற்றினாா் அரசும் விவசாயிகளும் இணைந்து உருவாக்கிய கொள்கை காரணமாக உலகில் இன்று இந்தியா தானியம் மற்றும் இதர உணவுப் பொருட்கள் உற்பத்தியில் முதல் மூன்று நாடுகளில் ஒள்றாக திகழ்கிறது என்றார் ஒவ்வொரு துளி தண்ணீரையும் பயன்படுத்தி சாகுபடியை பெருக்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார் உணவுப் பதப்படுத்துதல் துறையை மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின்கீழ் மதிப்புக் கூட்டப்பட்ட பொருட்களின் உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார்

புற்று நோய்க்கான உயர் சிகிச்சையை அரசு மருத்துவமனைகளில் ஏழை எளிய மக்களும் பெரும் வகையில் நாட்டிலேயே முதல் முறையாக கதிர்வீச்சு புற்றுநோய் சிகிச்சை மையம் தமிழகத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார்

அதவதாது இனி தமிழகத்தில புற்றுநோய் சிகிச்சை வந்து எந்தவித கட்டண்மும் இல்லாமல் ஏழை எளிய மக்கள் யாராக இருந்தாலும் இங்குவந்து இந்த உயர்தர சிறப்பு சிகிச்சைய முதலமைச்சர் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின்கீழ் முழு சேவையை சிறப்பான சேவையை பெற முடியும்

சென்னையில் இன்று மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் புதிய குடும்ப அட்டைகள் கோரி பெறப்பட்ட மனுக்களை விரைவாக பரிசீலனை செய்து தகுதி அடிப்படையில் குடும்ப அட்டைகள் வழங்குமாறு அறிவுறுத்தினார் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அரிசி பருப்பு பாமாயில் சர்க்கரை கோதுமை உள்ளிட்ட பொருட்கள் தங்குதடையின்றி விநியோகிக்கப்பட வேண்டும் என்றும் வெளிச் சந்தையில் அத்தியாவசியப் பொருட்களின் விலையை கண்காணித்து அரகக்கு அறிக்கை அளிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார்

டெல்டா இல்லாத மாவட்டங்களிலும் தேவையான அளவிற்கு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படும் என்றும் திரு காமராஜ் தெரிவித்தார் தஞ்சை அருள்மிகு பிரகதீஸ்வரர் பெரிய கோயில் குடமுழக்கு மற்றும் முக்கிய பூஜைகள் தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் நடத்தப்படும் என்று தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தெரிவித்துள்ளது இதுதொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் திரு துரைசாமி திரு ரவீந்திரன் ஆகியோர் கொண்ட பெஞ்ச் மாநில அரசின் நிலைப்பாட்டை பிரமாணப் பத்திரமாக தாக்கல் செய்யுமாறு உத்தாவிட்டு விசாரணையை நாளைக்கு ஒத்திவைத்தது ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து அரக்கள்கோட்டை மற்றும் தடப்பள்ளி வாய்க்கூல் பாசன பகுதிகளில் இரண்டாம் போக பாசனத்திற்கு வரும் சளிக்கிழமை முதல் தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார்

தூத்துக்குடி மாவட்ட விளையாட்டு அரங்கில் புதிதாக கட்டப்பட்டுள்ள டென்னிஸ் விளையாட்டு அரங்கை திறந்து வைத்து பேசிய அமைச்சர் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் பெறுவோர்களுக்கான பரிக தொகையை மாநில அரசு கணிசமாக உயர்த்தியுள்ளதாக கூறினார் ஒலிப்பிக்கில் தங்கம் பெறும் வீரர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த ஒரு கோடி ரூபாய் பரிசுத்தொகை தற்போது மூன்று கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் வெள்ளிப்பதக்கம் பெறுவோருக்கு இரண்டு கோடி ரூபாயும் வென்கலப் பதக்கம் பெறுவோருக்கு ஒரு கோடி ரூபாயும் வழங்கப்படும் என்று திரு கடம்பூர் ராஜூ தெரிவித்தார் உலகிலேயே பாதுகாப்பான பெருநகரங்களில் ஒன்றாக சென்னையை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளையும் காவல் துறை மேற்கொண்டு வருவதாக சென்னை காவல் துறை ஆணையர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார்

காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் இன்று மாலை நிறுத்தப்பட்டது மதுரை அருள்மிகு மீனாட்சியம்மன் திருக்கோயில் தெப்பத் திருவிழா கொடியேத்துடன் இன்று தொடங்கியது தருமபுரி மாவட்டத்தில் கிராம செவிலியர்களுக்கு குழந்தை தத்தெடுப்பு விதிமுறைகள் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கு ஆட்சியர் திருமதி மலர்விழி தலைமையில் இன்று நடைபெற்றது மதுரை சென்னை இடையேயான தேஜஸ் ரயில் திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் நின்று செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே பொது மேலாளர் திரு ஜான் தாமஸ் தெரிவித்துள்ளார் கோவை மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு ஆலோசனை கூட்டம் இன்று ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது